ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் ச்வதேச செவிலியா் தினத்தை முன்னிட்டு ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் சுகாதார தேவைகளுக்கு சேவை அளிப்பதில் செவிலியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று தெரிவித்தார் ஆயுஸ்மான் பாரத் திட்டத்தின் வெற்றியில் செவிலியர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டா்

ராம்நாத் கோவிந்த் செவிலியர்களுக்கு வழங்கினார்

ரெப்போ வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக நீடிப்பதாக ரிசா்வ் வங்கி கூறியுள்ளது மும்பையில் நடைபெற்ற இருமாத கால நிதிக்கொள்கைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது பணவீக்கம் ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கடந்த திங்கட்கிழமை அன்று அதிகாலை நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக ஷெட்யூல் வகுப்பினா் ஆணையத் தலைவா் திரு ராம் சங்கர் கத்தாரியா துணைத்தலைவா் திரு முருகன் ஆகியோா் அடங்கிய குழுவினா் வீடு மற்றும் உடைமைகளை இழந்தவா்களிடம் இன்று நேரில் விசாரணை நடத்தினா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானவா்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினர் கோவை சிங்காநல்லூர் ஏரியை பாதுகாக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசு கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

ஆனால் இந்த ஏரியில் ஆக்கிரமிப்புகள் தொடர்வதால் ஏரியை பாதுகாக்கக்கோரி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாித்த நீதிபதிகள் சத்தியநாராயணன் ஹேமலதா அம்வு தமிழக அரசு இதற்கு பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது சிறார் பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகளை விசாரிக்க சென்னை அமா்வு நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பு நீதிமன்றம் தொடங்கப்பட்டுள்ளது

அதன் அடிப்படையில் சென்னையில் இந்த சிறப்பு நீதிமன்றத்தை மூத்த நீதிபதி திரு வினித் கோத்தாரி இன்று தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் குழந்தைகள் மீதான பாலியல் சும்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கும் போக்சோ நீதிமன்றம் இன்று திறந்து வைக்கப்பட்டது

மகச்சார்பற்ற தளம் தனித்தப் போட்டியிடுகிறது

ரவிசங்கள் பிரசாத் தெரிவித்துள்ளார்

மத்திய அரசு தொடர்ச்சியாக இந்த ஆய்வை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு ஜித்தேந்திர சிங் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அவுசரிக்கப்பட்டது இதனையொட்டி அஇஅதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் அமைதி பேரணிகள் நடைபெற்றன

எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர் செல்வம் மாநில அமைச்சர்கள் மற்றும் அ இ அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் பின்னா் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு அருகே அக்கட்சியினா் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனா் மெரினா கடற்கரையை ஆறு மாத காலத்திற்குள் உலகத்தரம் வாய்ந்த கடற்கரையாக மாற்ற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் மீன் வியாபாரிகளை ஒழுங்குப்படுத்துவது நடைபாதை வியாபாரிகள் சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்துவது தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் திரு வினித் கோத்தாரி திரு சுரேஷ்குமார் அம்வில் இன்று விசாரணைக்கு வந்தது

மெரினா கடற்கரை வணிக தளம் அல்ல என்று தெரிவித்த நீதிபதிகள் சென்னை மாநகராட்சி முழு சுதந்திரத்துடன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர்

கடலோர காவல்படைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வகை செய்யும் அறிவிக்கையை பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்படி சந்தேகத்திற்குரிய கப்பல்களுக்கு உள்ளே சென்று சோதனை செய்யவும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளவும் தற்போது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது

முன்னதாக உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து திஹா் சிறையிலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்ட அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியிடை திறன் மேம்பாட்டுப் பயிற்சி அளிக்கப்படுவது கட்டாயமாக்கப் பட்டுள்ளதாக திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோருக்கான அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார்

வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்கும் தொழில் முனைவோராக மேம்படுத்திக்கொள்ளவும் இதபோன்ற பணியிடை திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உதவிடும் என்று அமைச்சா் தெரிவித்தார்

சண்முகசுந்தரம் கூறியுள்ளார்

இந்திய வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கிடையிவான முதவாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது விராட்கோலி தலைமையிலான இந்திய அணியில் ரோஹித் ஷா்மா ஸ்ரேயாஸ் அய்யா் லோகேஷ் ராகுல் ரிஷப் பண்ட் மணிஷ் பாண்டே ஆகிய பேட்ஸ்மேன்கள் உள்ளனர்

மாநில அளவிவான ஜூனியர் மகளிர் ஹாக்கிப்போட்டி இன்று கிருஷ்ணகிரியில் தொடங்கியது

கால்பந்து போட்டியில் மும்பை அணி இன்று கேரள அணியை எதிர்கொள்கிறது